கோவிந்த் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது

இந்த கூட்டத் தொடரில் எந்தவொரு பிரச்சினைக் குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது வேளாண் சட்டங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன

சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகளிர் முன்னேற்றத்திற்காள தடைகளை அகற்ற அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் குடும்பம் சமூகம் தேசம் அளைத்திற்கும் உந்து சக்தியாக பெண்கள் திகழ்வதாகவும் சமூக கட்டமைப்பின் அடித்தளம் அவர்கள் தான் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மகளிர் மிகப்பெரிய பங்காற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெண்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த மேலும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரேகித் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மகளிர் தினத்தையொட்ட வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

பிரதமர் தலைமையிலான இக்குழுவில் மத்திய அசைசர்கள் மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் குடியரக தலைவர் திருமதி பிரதீபா பாட்டீல் முன்னாள் பிரதமர்கள் திரு எச் டி தேவகவுடா திரு மன்மோகன் சிங் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே நோபல் பரிசு பெற்ற திரு அமர்த்தியா சென் திரு கைவாஷ் சத்தியார்த்தி உள்ளிட்டோர் இடம் பெற்றுள்ளனர்

சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி தெலங்கானாவில் பெண் ஊழியர்கள் அனைவருக்கும் இன்று விடுமுறை நாளாக மாநில அரசு அறிவித்துள்ளது அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சிறப்பாக பணியாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் தெரிவித்துள்ளார் அவர்களை கவுரவிக்கும் வகையில் இன்று பெண்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள நினைவு சின்னங்களை பார்வையிட இன்று பெண்கள் கட்டணமின்றி அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மற்றும் வெளிநாட்டு மகளிர் என இருதரப்பினருக்கும் கட்டணமின்றி அனுமதி வழங்கப்படும் என்று மத்திய தொல்லியல் துறை கூறியுள்ளது

பட்டு உற்பத்தியில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாடு கயசார்பை அடையும் என்று ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருத்தி இராணி தெரிவித்துள்ளார்

புதுதில்லி அசோக் விகார் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்து பேசிய அவர் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான சுகாதார சேவைகளை வழங்க அரக உறுதிபூண்டுள்ளது என்றார் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் மக்கள் மருந்தகங்கள் மூலம் மருந்துகளை வாங்கி பயனடைவதாக டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் இந்திய கடற்படை ரோந்து கப்பலாள ஐ எள் எஸ் சுமேதாவும் ஏவுகணைகளை தாங்கிச் செல்லக்கூடிய போர் சுப்பவான குலிஷும் நட்புறவு பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கின்றன்

இந்த பயணத்தின்போது இருநாடுகளின் கடற்படை அதிகாரிகள் கடற்படை ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர்

கேரள சுட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன மாநிலத்தில் தற்போது ஆட்சியிலுள்ள இடதுசாரி முன்னணியின் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிஜேபியும் விரைவில் வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்ற அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் ஷங்குமுகத்தில் நேற்று நடைபெற்ற பேரனியில் கலந்தகொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமித் ஷா மேற்கு வங்கத்தில் இடதுசாரி கட்சிகளும் காங்கிரகம் இணைந்து போட்டயிடுவதாக கூறினார் ஆனால் கேரளாவில் இந்த இரு கட்சிகளும் எதிர் எதிராக போட்டியிடுவதாக தெரிவித்தார் கேரள மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக திரு அமித் ஷா கூறினார் அசாமில் முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மாநிலத்தில்தேர்தல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன

முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் மூத்த அமைச்சர் திரு ரஞ்சித் தத்தா மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ரிபுள் போரா உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் இவர்கள் இன்று அல்லது நாளை தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யவுள்ளனர்

சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு அமன்படுத்தப்படும் என்றும் பிற நாட்களில் கடும் கட்டுப்பாடுகளுடன் பகுதி அளவிலான அணரடங்கு அமல்படுத்தப்படுதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த கால கட்டம் முழுவதுமே மத நிகழ்ச்சிகள் அரசியல் மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் போராட்டங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழிலதிபருமான ஆலிவர் டசாவ்ட் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் மும்பை கோவா இடையேயான இரண்டாம்கட்ட அரையிறுதிப் போட்டி இன்று நடைபெறுகிறது